மேம்படுத்த வேண்டும் என்று உற்பத்தி நிறுவனங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு

செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் அதன் விநியோக கட்டமைப்பை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று உற்பத்தி நிறுவனங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கடந்த சில வாரங்களில் உற்பத்தியை மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் அனைத்து திறன்களையும் முழுஅளவில் பயன்படுத்தி ஆக்ஸிஜன் உற்பத்தியை கூடுதலாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு

சுவாமித்வா திட்டத்தின் கீழ் சொத்துக்களுக்கான மின்னனு அட்டைகள் விநியோகத்தை காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்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

செங்கல்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக பிரதமருக்கு

ரெம்டெசிவிர் மருந்து தேவையுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தடையின்றி கிடைப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ரயில்கள் வாயிலாக ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது இத்தொடர்பாக ரயில்வே உயரதிகாரிகளுடன் ரயில்வே வாரிய தலைவர் திரு சுனீத் சர்மா ஆலோசனை நடத்தினார் பின்னர் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அவர் மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப ரயில்களில் ஆக்ஸிஜன் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆக்ஸிஜன் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மாநில அரசுகள் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது மருத்துவ தேவைகளுக்கான ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு ஆக்ஸிஜன் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ தேவைகளுக்கு அதன் விநியோகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

மக்கள் நல்வாழ்வுத் துறையுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பின்னர் அடுத்த சில நாட்களில் இதுகுறித்த உத்தரவு வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு

இதுவரை தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகித்த திரு எஸ்ஏ போப்டே நேற்று ஒய்வு பெற்றார்

கோவிந்த ராவ் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் நாளை முழுஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் செயல்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது